நிலைகொண்டுள்ள புயல் நாளை மறுநாள் பிற்பகலில் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை தெரிவித்துள்ளது

புயல் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அனைத்து துறை அமைச்சர்களுடன் இன்று அவசர ஆலோசனைகளை மேற்கொண்டார்

மக்கள் அத்தியாவசிய பொருட்களை தயாராக இருப்பில் வைத்திருக்க பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

நரேந்திரமோதி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்

இதன்காரணமாக இன்று நாகை தஞ்சை திருவாரூர் காரைக்கால் மாவட்டங்களில் கன மழையும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை அரியலூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் அதி கன மழையும் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் பலத்த மிக பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் புயல் கரையை கடக்கும் போது நாகை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதி கன மழையும் தஞ்சை திருவாரூர் திருச்சிராப்பள்ளி கரூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளுர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் பலத்த மிக பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று இம்மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே

சென்னை தலைமை செயலகத்தில்

உயிர்சேதம் ஏற்படா வண்ணம் எடுக்க வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வது அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது

உதயகுமார் வங்க கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நிவார் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததை அடுத்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நீர் நிலைகளை கண்காணித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நிவாரண மையங்களில் கோவிட் நோய் தொற்று தடுப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் தாழ்வான பகுதிகளில் தேங்கும் நீரை வெளியேற்றப்பட வேண்டும் முதல் நிலை மீட்பாளர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும்

நீரை பாதுகாப்பாக சேமித்துக்கொள்ள வேண்டும் ஆதார் ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வங்கி கணக்கு புத்தகங்கள் கல்விசான்றிதழ்கள் சொத்து பத்திரங்கள் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும்

தங்கமணி புயலை எதிர்கொள்ள மின்துறை முழுமையாக தயாராக உள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கஜா புயலின் போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டது போல நிவர் புயலிலிருந்தும் மக்களை காப்பாற்ற அனைத்து முன்னேற்பாடுகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

புதுக்கோட்டை மாவட்டம் கோதண்டராமபுரத்தில் கண்சிகிச்சை முகாமை இன்று துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருவாய் பேரிடர் துறைகளுடன் இணைந்து சுகாதாரத்துறையும் செயலாற்றுவதாக குறிப்பிட்டார் புயல் குறித்து தவறான வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்

வி சண்முகம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார்

தமிழகத்திலும் கோவிட் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்